நரேந்திர மோடி அரசுமுறைப் பயணமாக இன்று தாய்லாந்துக்கு புறப்படுகிறார்

நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்

பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக் தகுதிச் சுற்று

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தாய்லாந்துக்கு பயணம் மேற்கொள்கிறார்

மூன்றாவது பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மையின் கூட்டத்திலும் பிரதமர் கலந்து கொள்கிறார் பிரதமரின் முதல் நிகழ்ச்சியாக இன்று பாங்காக் தேசிய உள்விளையாட்டரங்கில் இந்திய சமூகத்தினரிடம் உரையாற்றுகிறார்

உலகப் பொதுமறையாம் திருக்குறளின் தாய்லாந்து மொழிபெயர்ப்பையும் பிரதமர் திருநரேந்திர மோடி வெளியிடுகிறார் இந்திய வெளியுறவுக் கொள்கையில் ஆசியான் தொடர்பான உச்சிமாநாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று பிரதமரின் பயணம் குறித்து தாய்லாந்துக்கான இந்திய தூதர் கசித்ரா துரை கூறியுள்ளார் மோட்டார் வாகன சட்டத் திருத்தம் மக்களின் உயிரை காப்பதற்காகவே கொண்டுவரப்பட்டதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அரசின் வருவாயை பெருக்குவதற்காக இந்தச் சட்டம் கொண்டுவரப்படவில்லை என்று தெரிவித்தார் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் சாலை விபத்துகளால் சராசரியாக ஒன்றரை வட்சம் பேர் உயிரிழப்பதாகவும் ஏராளமானோர் உடல் உறுப்புகளை இழப்பதாகவும் அவர் கூறினார் மோட்டார் வாகன சுட்டம் பொதுப்பட்டியலின்கீழ் இருந்தபோதிலும் சாலை விதிமீறலுக்கு அபராதம் விதிக்கும் விஷயத்தில் மாநில அரசுகள் முடிவெடுக்கலாம் என்று அமைச்சர் திரு கட்சரி தெரிவித்தார் அமைப்புசார்ந்த தொழிலாளர்கள் தங்களது வருங்கால வைப்புநிதி கணக்கிற்கான உலகளாவிய கணக்கு எண்ண ஆன்லைன் மூலம் உருவாக்கிக் கொள்ளும் வசதி புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைக்கப்பட்டது

சந்தோஷ் கங்குவார் இந்த வசதியை தொடங்கி வைத்தார் இதன்மூலம் வருங்கால வைப்புநிதி நிறுவனத்தின் வலைதளத்தில் நேரடியாக இந்த எண்ணை ஊழியர்கள் உருவாக்கிக் கொள்ளலாம் தற்போதைக்கு இந்த எண் வேலை அளிக்கும் நிறுவனங்களிடம் விண்ணப்பித்து பெறப்பட்டு வருகிறது

இந்த அனுமதியை வழங்குவதற்கான உயர்மட்டக்குழுவின் முதல் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் புரிந்துணர்வு ஒப்பந்த திட்டங்களுக்கான வழிகாட்டி அலுவலர்கள் வழிகாட்டுதல் தொடர்பாகவும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஆவோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அடுத்தகட்ட அகழாய்வுப் பணி வரும் ஜனவரி மாதம் தொடங்கும் என்று தமிழ் ஆட்சிமொழி மற்றும் பண்பாட்டுத் துறை அமைச்சர் திரு

பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

ஆறாம் கட்ட அகழாய்வு மிகப் பெரிய பணி என்று கூறிய அவர் கீழடியில் நடத்தப்பட்ட ஆய்வு தொடர்பான அறிக்கைகள் தமிழில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார் முன்னதாக தமிழ்நாடு தினத்தை ஒட்டி சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு

ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் சிறையில் உள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதப்பரத்திற்கு இடைக்கால ஜாமின் வழங்க தில்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது

சிதம்பரத்தின் இடைக்கால ஜாமின் மனுநீதிபதி திரு சுரேஷ் கெயிட் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா திரு பசிதம்பரம் நல்ல உடல்நலத்தடன் உள்ளதாக அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அறிக்கை அளித்துள்ளனர் என்று கூறினார் இதையடுத்து திரு சிதம்பரத்தின் இடைக்கால ஜாமின் மனுவை நிராகரித்த நீதிபதி திகார் சிறையில் அவருக்கு சுகாதாரமான சுற்றுப்புறச் சூழலை உறுதி செய்ய வேண்டும் என்றும்வீட்டில் சமைத்த உணவு போன்ற அத்தியாவசிய வசதிகளை அளிக்க வேண்டுமென்றும் உத்தரவிட்டார் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலை தடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி அரசு அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதிகள் சத்தியநாராயணன் சேஷசாயி ஆகியோரைக் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது கருத்து தெரிவித்த நீதிபதிகள் பல இடங்களில் குப்பைகள் மலைபோல் குவிந்து கிடப்பதாகவும் அவற்றை அகற்றாததால்தான் டெங்கு காய்ச்சல் பரவுவதாகவும் குறிப்பிட்டனர் காய்ச்சலை தடுக்க எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர்

செல்ஃபோன் செயலியில் தமது விவரங்களை பதிவு செய்து பணியைத் தொடங்கி வைத்த அவர் இந்தக் கணக்கெடுப்புப் பணிக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்

இதேபோல் தேனி மாவட்டத்தில் தேசிய அளவிலான பொருளாதார கணக்கெடுக்கும் பணியை ஆட்சியர் பல்லவி பல்தேவ் தொடங்கி வைத்தார் கிழக்கு மத்திய வங்கக் கடல் மற்றும் வடக்கு அந்தமான் கடல்பகுதியில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து இந்தப் பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்வதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தீவிர புயலாக மாறியுள்ள மகா புயல் லட்சத்தீவின் தலைநகர் கவரெட்டிக்கு வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் மையம் கொண்டிருப்பதால் தமிழ்நாடு கேரளா மாநிலங்களில் சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது கர்தார்பூருக்கு புனித யாத்திரை மேற்கொள்ளும் சீக்கியர்கள் பாஸ்போர்ட் க்குப் பதிலாக சரியான அடையாள அட்டை வைத்திருந்தால் போதும் என்று பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான் கான் தெரிவித்துள்ளார்

பள்ளிகளும் பெற்றோரும் குழந்தைகளிடம் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துவதுடன் கிராமத்திற்கு ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு

வெங்கைய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவும் ஜெர்மனியும் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக முன்னெடுத்துச் செல்லவுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் இந்திய செஞ்சிலுவைச் சங்கத்தின் வருடாந்தர பொதுக்குழுக் கூட்டத்தில் தமிழக ஆளுநர் திரு பள்வாரிவால் புரோஹித் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் பையனூரில் அம்மா படப்பிடிப்பு தளத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி காணொலி மூவம் அடிக்கல் நாட்டியதை தொடர்ந்து நடைபெற்ற பூமி பூஜையில் செய்தி மற்றும் விளம்பரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கலந்து கொண்டார் தமிழ்நாடு தினம் புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் நேற்று கொண்டாடப்பட்டது

ராசாமணி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திரு

அண்ணாதுரை வலியுறுத்தியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவையை மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் ஒலிம்பிக் தகுதிச் சுற்று ஹாக்கிப் போட்டிகளின் முதல் ஆட்டங்களில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன

இரண்டு ஆட்டங்களைக் கொண்ட இத்தொடரில் வெற்றிபெறும் அணி அடுத்த ஆண்டு டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும்